திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் செல்கிறார்

நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில்இன்று தொடங்குகிறது

அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம்சாட்டியுள்ளார்

தமிழகத்தில் மினி கிளினிக் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார்

இனி விரிவான செய்திகள் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் செல்கிறார் கட்ஜ் மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொள்ளும் அவர் கட்ஜ் மாண்ட்வி பகுதியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார் இதன் மூலம் முந்த்ரா லக்பத் அப்தசா உள்ளிட்ட பகுதியிலுள்ள எட்டு லட்சும் மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் விகாகோட் கிராமத்தில் அமைக்கப்படும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்காவிற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார்

அன்ஜார் பகுதியில் செயல்பட்டு வரும் பால் கூட்டுறவு சங்கத்தின் புதிய தானியங்கி பால் பண்ணைக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டவுள்ளார் அடுத்த நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பட்ஜெட் தயாரிப்பு குறித்த ஆலோசனை கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது காணொலி காட்சி வாயிலாக நடைபெற உள்ள இக்கூட்டத்தில் தொழிலதிபர்கள் வர்த்தகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினா்களுடன் நிதியமைச்சா் ஆலோசனை நடத்துகிறாா் இன்று நடைபெற உள்ள முதல் நாள் ஆலோசனை கூட்டத்தில் தொழிலதிபர்களின் எதிர்பார்ப்புகள் குறித்து நிதியமைச்சர் கேட்டறிகிறார்

வேளாண் சீர்திருத்தங்களுக்கு பல ஆண்டுகளாக விவாதம் நடத்தப்பட்டதாக அப்போது அவர் தெரிவித்தார் எதிர்ப்பு தெரிவிப்பதையே சிலர் வாடிக்கையாக கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர சிங் தோமர் கூறினாார் வேளாண் துறை விவகாரத்தில் எதிர்கட்சிகள் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம்சாட்டியுள்ளார் புதிய வேளாண் சட்டங்கள் குறித்து மக்களிடையே எடுத்துரைப்பதற்காக கிஷான் சகவ்பால் என்ற பிரச்சாரத்தை பீஹார் தலைநகர் பாட்னாவில் திரு ரவிசங்கர் பிரசாத் தொடங்கினார் முழுவதும் நடைபெற்ற பல்வேறு தேர்தல்களில் எதிர்கட்சிகளை பொதமக்கள் நாடு புறக்கணித்துவிட்டதாக அவர் கூறினார் தங்களை பாதுகாத்துக்கொள்வதற்காக போராட்டத்தில் எதிர்கட்சிகள் இணைந்துள்ளதாக அவர் குற்றம்சாட்டினார் குறுகிய நோக்கத்தடன் செயல்படும் சிலருடன் விவசாயிகளின் ஒரு பிரிவினர் இணைந்து விட்டதாக அவர் கூறினார் சீர்திருத்தங்கள் தொடர்பாக விவசாயிகளின் கோரிக்கைகளை நிரைவேற்ற அரசு பணியாற்றி வருவதாகவும் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறினார்

மகாராஷ்டிர மாநிலத்தின் நாக்பூர் பகுதியில் புதிய தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டினார் வாகனங்கள் துறையில் மின்சாரம் சிஎன்ஜி மற்றும் எல்என்ஜியில் இயங்கும் வாகனங்களே எதிர்காலத்தில் முக்கிய இடம்பிடிக்கும் என்று தெரிவித்தார் இது பெட்ரோலிய இறக்குமதி சுமையை குறைக்கும் என்று குறிப்பிட்டாார் மின்சார வாகனங்களுக்காக உதிரி பாகங்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய வேண்டும் என்று திரு நிதின்கட்கரி கேட்டுக்கொண்டார்

இதனை டுவிட்டரில் பதிவிட்டுள்ள ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்ததாஸ் ரிசர்வ் வங்கி இந்திய தொழில்நுட்பம் மற்றும் அது தொடர்பான சேவைகள் பிரிவின் குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆர்டிஜிஎஸ் முறையில் பணப் பரிவர்த்தனை வசதியை கொண்டுள்ள சில நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாறியுள்ளது இதன் மூலம் மிகப்பெரும் மதிப்பீலான பணம் செலுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்று அரசு தெரிவித்துள்ளது

சிறப்பு மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் முன்பதிவு செய்த பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவதாக ரயில்வேதுறை தெரிவித்துள்ளது முன்பதிவு செய்யப்படாத பயண சீட்டுகள் வழங்கப்படுவதாக வெளியான தகவலை அடுத்து இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது புறநகர் மற்றும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இயங்கும் பயணிகள் ரயில்களுக்கு மட்டுமே முன்பதிவு செய்யப்படாத பயண சீட்டுகளை வழங்க மண்டல ரயில்வேக்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மினி கிளினிக் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார் ராயபுரத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த மினி கிளினிக்குக்கான இலட்சினையையும் வெளியிடுகிறார்

இந்த மினி கிளினிக்கில் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவம்சார் பணியாளர் ஆகியோர் பணிபுரிவார்கள் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

மலப்புரம் கோழிக்கோடு கன்னுார் காசர்கோடு ஆகிய மாவட்டங்களில் காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது கடந்த எட்டு மற்றும் பத்தாம் தேதிகளில் முதல் மற்றும் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற்றது இதில் பதிவாகும் வாக்குகள் நாளை மறுதினம் எண்ணப்படுகின்றன

இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகம் அளித்துள்ள விளக்கத்தில் இது தவறானது என்றும் இதபோன்ற எந்த ஒரு திட்டத்தையும் மத்திய அரசு செயல்படுத்தவில்லை என்றும் தெளிவுப்படுத்தியுள்ளது

பூஞ்ச் மாவட்டத்திலுள்ள போஷானா பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவி இருப்பதாக தகவல் கிடைத்தது அந்த பகுதியில் ஜம்மு கஷ்மீர் போலீஸார் ராணுவம் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் ஆகியோர் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது பாதுகாப்பு படையினரை நோக்கி தீவிரவாதிகள் தப்பாக்கிச்சுடு நடத்தியதால் இருதரப்புக்கும் சண்டை நடைபெற்றது இதில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர்

சர்வதேச அளவில் பொருளாதார புத்தாக்கத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்வோருக்கு பங்களாதேஷ் தலைவர் திரு பங்கபந்து ஷேக் முஜிபூர் ரகுமான் பெயரில் சர்வதேச விருது வழங்க யுனெஸ்கோ முடிவு செய்துள்ளது

இது தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் சிறந்த நடைமுறைகள் பரிமாறிக்கொள்ளப்படும் என்று யுனெஸ்கோ தெரிவித்துள்ளது